ஜே பி

உச்சநீதிமன்றம் விதித்த கட்டுப்பாடுகளின் காரணமாக பட்டாசுகளின் வெடிச்சத்தம் சற்று குறைவாகவே காணப்படுவது குறிப்பிடத்தக்கது

தமிழகத்தில் பிள்ளையார்பட்டி சமயபுரம் மதுரை மீனாட்சியம்மன் உள்ளிட்ட திருக்கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன

சுற்றுச்சுழலை பாதிக்காத வண்ணம் தீபாவளியை கொண்டாட வேண்டும் என்று மாசுகட்டுப்பாட்டு வாரியம் வேண்டுகோள் விடுத்துள்ளது சுற்றுச்சூழல் அக்கறையுடன் வெடியில்லா தீபாவளி கொண்டாடி வரும் தமிழக கிராமங்கள் பல உள்ளன கோவை மாவட்டம் கிட்டாம்பாளையம் விழுப்புரம் மாவட்டம் வானூர் கழுப்பெரும்பாக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் ராயண்டபுரம் சேலம் மாவட்டம் ஹனத்தூர் வேடந்தாங்கல் ஆகியவை பட்டாசில்லா தீபாவளியை கொண்டாடி முன்னோடி கிராமங்களாக திகழ்கின்றன

இதனையாட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி உத்தரகாண்ட் மாநிலம் பிரசித்திபெற்ற கேதர்நாத் கோவிலில் நாளை தரிசனம் மேற்கொள்கிறார் பேரிடர் பாதிப்பிற்குப்பின் அங்கு நடைபெற்றுவரும் கட்டமைப்புப் பணிகளையும் பிரதமர் ஆய்வு செய்கிறார்

இவ்விழாவில் தென்கொரிய அதிபரின் மனைவி கிம் ஜுங் சுக் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார்

அப்பகுதியில் பதுங்கியுள்ள தீவிரவாதிகளை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது

ருருருரு ராஜேந்திர கோகைன் சாலைப்போக்குவரத்து ரயில்வே அமைச்சகங்கள் இணந்து நாடுமுழுவதுமுள்ள ஆளிலில்லா லெவல் கிராசிங்குகளை முற்றிலும் ஒழிப்பதற்கான சேது பாரத திட்டம் நடைமுறைப்படுத்தி வருவதாக ரயில்வேதுறை இணையமைச்சர் திரு ராஜேந்திர கோகைன் தெரிவித்துள்ளார்

நடப்பாண்டு விழாவில் இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்த திரைப்படங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது

உலா என்கிற மலையாள திரைப்படம் இப்பிரிவில் முதல் படமாக திரையிடப்படும்

சேலம் மாவட்டத்தில் சிறந்த ஆரோக்கியம் மற்றும் நலவாழ்வை உறுதிசெய்ய சமவிகித உணவை உண்ணவேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆரோக்கிய பாரத பயணத்தை மாவட்ட ஆட்சித்தலைவா் திருமதி ரோகிணி இன்று காலை கொடியசைத்து துவக்கி வைத்தார்

முதல்நாள் போட்டியில் இந்தியா நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது